என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார்

முதன்மைச்செயலர் திரு அதுவ்யமிஸ்ரா இன்று தமது அறிக்கையை முதலமைச்சிடம் அளித்தாா்

முன்னேறியுள்ளார்

பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரசு பள்ளிகளின் கல்வித்தரத்தை தனியாா் பள்ளிகளுக்கு இணையாக உயா்த்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தாா்

கோவைமாவட்டம் பேரூர் அருகே உள்ள தளியார் கல்லூரியில் பயிற்சியின் போது ஏற்பட்ட விபத்தில் பிபிஏ இரண்டாம் ஆண்டு மாணவி யோகேஸ்வரி உயிரிழந்த சம்பவத்திற்கு முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார் இந்த மாணவியின் குடும்பத்திற்கு ஐந்து வட்சும் ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கவும் அவர் உத்தரவிட்டுள்ளார் உரிய அனுமதி பெறாமல் கல்லூரி மாணாக்கருக்கு முறையற்ற பயிற்சி அளித்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறை மற்றும் கல்லூரி அதிகாரிகளுக்கு தாம் உத்தரவிட்டுள்ளதாக இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் முறையற்ற பயிற்சி வழங்கிய நபர் நேற்றிரவே கைது செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் கோவையில் பேரிடர் பயிற்சியின்போது மாணவி உயிரிழந்த சும்பவத்தில் கல்லூரி நிர்வாகம் கவனக்குறைவாக செயல்பட்டிருப்பதால் கல்லூரி மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் அமைச்சர் திரு உதயகுமார் தெரிவித்துள்ளாா் மதுரை அருகே பஞ்சுத்தி கண்மாயை தூர்வாரும் பணிகளை தொடங்கி வைத்தபின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் இந்த பயிற்சியின்போது விதிமுறைகள் பின்பற்றாத காரணத்தினால் விபத்து ஏற்பட்டு மாணவி உயிரிழந்திருப்பதாக கூறியுள்ளார் அனுபவம்வாய்ந்த பயிற்சியாளர்களை கொண்டு இதுபோன்ற பயிற்சிகளை மேற்கொள்ளவேண்டும் என்றும் எதிர்காலத்தில் இதபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்க பேரிடர் மேலாண்மை துறை மூலம் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளதாக திரு உதயகுமார் தெரிவித்துள்ளார் கோவையில் தனியார் கல்லூரி ஒன்றில் பேரிடர் மேலாண்மை பயிற்சியின்போது நிகழ்ந்த சும்பவத்திற்கும் மத்தியஅரசின் தேசிய பேரிடர் மேலாண்மை மீட்பு படையினருக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்று தமிழக பேரிடர் மேலாண்மைத்துறை ஆணையர் திரு ராஜேந்திர ரத்னு கூறியிருக்கிறா் திருநெல்வேலியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முறையான அனுமதி பெறாமல் பேரிடர் மேலாண்மை பயிற்சி அளித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சித்தார் தேனி மாவட்டம் குரங்கனி மலைப்பகுதி காட்டுத்தீ சம்பவம் குறித்து ஆய்வு செய்த விசாரணை அதிகாரி பேரிடர் மேலாண்மைத்துறை முதன்மைச்செயல் திரு அதுவ்யமிஸ்ரா இன்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமியிடம் தமது அறிக்கையை அளித்தார்

எதிர்காலத்தில் இதுபோன்ற நிகழ்வுகள் ஏற்படுவதை தடுக்க மேற்கொள்ளவேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அரசுக்கு பரிந்துரை வழங்குமாறும் திரு அதுல்ய மிஸ்ராவிடம் கேட்டுக்கொள்ளப்பட்டது சென்னை சேலம் பசுமைவழிச்சாலை திட்டம் குறித்த கற்றுச்சூழல் ஆய்வு நடந்து வருவதாக மத்திய அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது இந்த திட்டத்தை எதிர்த்து தொடரப்பட்ட மனு இன்று விசாரணைக்கு வந்தபோது நீதிபதிகள் திரு சிவஞானம் திரு பவானி சுப்பராயன் ஆகியோரைக்கொண்ட அமர்வு முன்பு ஆஜான மத்திய அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் இதை தெரிவித்தார்

தமிழகத்தில் பல்வேறு சிறப்பான திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திரமோடி நிறைவேற்றியுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் மதுரை விமானநிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வரும் மக்களவைத்தேர்தலில் தமிழகத்தில் கூட்டணி குறித்து கட்சி தலைமைதான் முடிவுசெய்யும் என்று கூறினார் தமிழகத்தில் நீட் தேர்வில் நடைபெற்ற குளறுபடிக்கு காரணமான அதிகாரிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் தமிழ் மொழியில் விளாக்கள் சரியாக மொழிபெயர்க்கபட்டுள்ளதா என்பதை சிபிஎஸ்இ நிர்வாகம் கவனித்திருக்க வேண்டுமென்றும் திருமதி தமிழிசை சௌந்தரராஜன் கூறியிருக்கிறார் நுகர்வோர் நலனை பாதகாக்கும் வகையில் தமிழ்நாடு சட்டமுறை எடையளவு புகார் கண்காணிப்பு செயலியை மாநில அரசு அறிமுகம் செய்துள்ளது

கிராமங்களில் குடிநீர் வசதி மற்றும் சுகாதாரம் குறித்த ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு ஸ்வச் சர்வேக்ஸன் கிராமின் திட்டம் இன்று அறிமுகப்படுத்தப்பட்டது இத்திட்டத்தை புதுதில்லியில் இன்று தொடங்கி வைத்த மத்திய குடிநீர் மற்றும் சுகாதாரத்துறை செயலர் திரு பரமேஸ்வரன் தனி அமைப்பின் மூலம் நாட்டில் உள்ள மாவட்டங்களும் மாநிலங்களும் ஆய்வு செய்யப்படும் என்று கூறினார்

ஒவ்வொரு கிராமமும் தரமான சுத்தமான பராமரிப்பு முறைகளை மேற்கொள்கிறதா என்பது குறித்து இத்திட்டத்தின் மூலம் ஆய்வு செய்யப்படும் என்றார் கழிப்பிடவசதி கழிப்பிட பயன்பாடு சுகாதார வளாக பராமரிப்பு குப்பை அகற்றும் நடவடிக்கைகள் தேங்கியிருக்கும் அசுத்தநீர் போன்ற அம்சங்கள் இந்த ஆய்வில் இடம்பெறும் பொதுஇடங்களில் உள்ள சுகாதார நிலைமைகள் குறித்தும் பொதுமக்கள் தங்களது கருத்துக்களை மத்தியஅரசுக்கு தெரிவிக்கலாம் என்றும் திரு பரமேஸ்வரன் கூறியுள்ளார் திண்டுக்கல் மாவட்டத்தில் மத்திய அரசின் ஒருங்கிணைந்த மின்சார மேம்பாட்டு திட்டத்தின்கீழ் கிராமப்புறங்களிலும் தொலைதூர பகுதிகளிலும் ஏழை எளிய மக்களின் வீடுகளுக்கு மின்சார வசதி செய்து தரப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் சுப்பிரமணிய பாரதி தெரிவிக்கிறார்

இதையடுத்து ஐந்தருவி பகுதியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதாக தர்மபுர் செய்தியாளர் தெரிவிக்கிறார்

தாய்லாந்து ஒபன் பேட்மிண்டன் போட்டியின் அரையிறுதிச் சுற்றுக்கு இந்தியாவின் பி வி சிந்து முன்னேறியுள்ளார்

ஜெர்மனியில் நடைபெற்றுவரும் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியின் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாவாஜி விஷ்ணுவர்தன் இணை அரையிறுதிக்கு முன்னேறி உள்ளது